இனிவிரிவானசெய்திகள் ஊரடங்குதளர்வுதொடர்பாகமத்தியஅரசுஅறிவித்துள்ளசிலசேவைகளுக்கா னகட்டுப்பாடுகள்தளர்வுஇன்றுமுதல்அமலுக்குவந்துள்ளது ழைமக்கள் விவசாயிகள்மற்றும்தொழிலாளர்களின்நலனைக்கருத்தில்கொண்டுபல்வேறுசே வைகளுக்குஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையேதமிழகத்தைப்பொறுத்தவரைமாநிலஅரசுஉத்தரவுபிறப்பிக்கு ம்வரைதற்போதுள்ளஊரடங்குகட்டுப்பாடுகள்தொடரும்என்றுஅறிவிக்கப்பட்டுள் ளது இதுதொடர்பாகஆய்வுசெய்யஅமைக்கப்பட்டவல்லுநர்குழுஇன்றுமுதல மைச்சரிடம்பரிந்துரைகளைஅளிக்கவுள்ளதாகவும்அதைஆய்வுசெய்தபின்னர்கட்டு ப்பாடுகளைதளர்த்துவதுகுறித்துமுடிவுஎடுக்கப்படும்என்றும்மாநிலஅரசுகூறியுள்ள து

மேலும் மத்திய அரசு அனுமதி அளித்த பணிகளைத் தவிர பிற பணிகள் நடைபெறவில்லை என்பதை மாநில மற்றும்யூனியன் அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிற செயல்பாடுகளைப் பொறுத்தவரை ஊரடங்கு உத்தரவு கடுமையாகப் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்தியஅரசுவழங்கியவழிகாட்டுநெறிமுறைகளைநீர்த்துப்போகச்செய்யும் விதமாக அனுமதிக்கப்பட்டஅளவுக்குமேல்ஊரடங்கைத்தளர்த்தினால்அதுகடுமையானநோ ய்த்தொற்றுக்குவழிவகுக்கும்என்றும்உள்துறைஅமைச்சகம்எச்சரித்துள்ளது

நரேந்திர மோடி கூறியுள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஊரடங்கு காலத்தில் சமூகத் தேவைகளை பூர்த்தி செய்வதில் இவர்களின் பணி முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் கிடைக்க ஆபத்துகளுக்கு இடையில் சிறு வணிகர்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இவர்களது பணியை நாடு ஒரு போதும் மறக்காது என்றும் பிரதமர் நரேந்திர மோதி கூறியுள்ளார்

மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள துறைகளுக்கு ஊரடங்கில் இருந்து விலக்கு அளிக்கப் போவதில்லை என்றும் தெலுங்கானா அரசு கூறியுள்ளது அமைச்சரவைக் கூட்டத்திற்குப் பின் இதற்கான முடிவை அறிவித்த அந்த மாநில முதலமைச்சர் திரு

கர்நாடகாவில்தற்போதையஊரடங்குவிதிமுறைகள்நாளைவரைதொடர்ந்துஅமலி ல்இருக்கும்எனமாநிலஅரசுகூறியுள்ளது

எனினும்இந்தமுடிவைநேற்றுஇரவுகர்நாடகஅரசுதிரும்பப்பெற்றது ஊரடங்குதளர்வுதொடர்பானபுதியஉத்தரவுநாளைவெளியிடப்படும்என்றுதெரிவிக் கப்பட்டுள்ளது

ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம்ஆகியமாநிலங்களில்அறுவடைப்பணிகள்தீவிரமைடைந்துள்ளதா வும்இந்தமாதஇறுதிக்குள்முழுவதுமாகநிறைவடையும்எனவும்அந்தஅமைச்சகம்கூ றியுள்ளது உளுந்து கடலை பயறுவகைகள்உள்ளிட்டவற்றின்அறுவடைகிட்டத்தட்டநிறைவடைந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

டொனால்டுடிரம்ப்கூறியுள்ளார் வெள்ளைமாளிகையில்செய்தியாளர்களிடம்பேசியஅவர் இந்தவிவகாரத்தில்சீனாவின்செயல்பாடுகள்திருப்திஅளிக்கவில்லைஎன்றுமீண்டும் கூறினார் இந்ததொற்றுபரவலுக்குசீனாதான்காரணம்என்பதுநிரூபிக்கப்பட்டால்அந்நா டுகடும்விளைவுகளைச்சந்திக்கநேரும்எனஏற்கனவேதிரு டிரம்ப்எச்சரிக்கைவிடுத்திருந்தநிலையில்மீண்டும்இவ்வாறுகூறியுள்ளார்

இதனிடையேகுறிப்பிட்டசிலதொழில்நடவடிக்கைகள்இன்றுமுதல்அனுமதிக்கப்ப டுவதாகஅந்நாட்டின்அதிபர்திரு ஹசன்ரவ்ஹாணிதெரிவித்துள்ளார்